தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் இணைந்து செயலாற்ற வேண்டிய தருணம் வந்திருப்பதாக பிரதமர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு பெருமைமிகு சியோல் அமைதி விருது இன்று வழங்கப்பட்டது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாகு தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது

சியோலில் தென் கொரிய அதிபர் மூன் ஜே இன் உடன் உயர்மட்ட இணைந்து பேச்சுவார்த்தைகளுக்குப் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் தென் கொரியாவும் இருதரப்பு மற்றும் சர்வதேச ஒருங்கிணைப்புடன் செயலாற்ற உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் புல்வாமா தீவிரவாதத் தாக்குதலை அடுத்து இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்த அதிபர் மூன் ஜே இன் க்கு நன்றி தெரிவித்த அவர் பாதுகாப்பு தொழில் நுட்பம் உற்பத்தி ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்கான வரைமுறைகளை உருவாக்க இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் உள்ள பாதுகாப்பு வழித்தடங்களில் தென்கொரிய நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையும் கொரியாவின் புதிய தெற்கு நோக்கிய கொள்கையும் இணைந்து இருநாடுகளுக்கு இடையிலான அரசியல் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆசியான் மையம் உள்ளடக்கிய வளர்ச்சி பகிர்மான வளங்களுடன் இந்திய பசிபிக் மண்டலம் மேம்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்

இதன் மூலம் பிரசார் பாரதி கே

ஒலிபரப்பு ஒத்துழைப்பு மூலம் டி

முன்னதாக பிரதமர் திரு நரேந்திமோடிக்கு அதிபர் மாளிகையில் சிறப்பான பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது கொரியாவின் தேசிய சமாதியில் பிரதமர் திரு

சியோல் அமைதி விருது அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த விருதை பெற்றுக் கொண்டார் இதையொட்டி பிரதமரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் அடங்கிய குறும்படமும் இந்நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது இவ்விருதை வழங்கிய தேர்வுக் குழுவினர் இந்திய மற்றும் சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதமரின் அாப்பணிப்பு மற்றும் ஏழை எளியோருக்கான பொருளாதார சமூக ஏற்றத் தாழ்வுகளை குறைத்தமைக்காக இவ்விருது வழங்கப் படுவதாகத் தெரிவித்தனர்

நரேந்திர மோடி சீயோல் அமைதி விருது வென்றதற்கு பி ஜே பி தேசிய தலைவர் திரு

பிரதமரின் ஆக்கப்பூர்வமான கொள்கைள் மற்றும் சீர்த்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றியோடு உலகளவில் இந்தியாவின் முன்னேற்றத்தையும் இவ்விருது புலப்படுத்துவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார்

நரேந்திரமோடி நாளைமறுநாள் உத்திரப்பிரதேசம் கோரக்பூரில் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் இத்திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அன்று தொடங்கி வைக்கிறார்

இதுவரை மாணாக்கர் பொதுத்தேர்வுகளை எதிர்கொள்வது தமிழ்மொழியின் சிறப்புகள் பேரிடர் மீட்பு படையினரின் திறமையான செயல்பாடுகள் சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது

இதையொட்டி திருமதி

மேலும்

நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற உள்ள சிறப்பு வாக்களர் சேர்ப்பு முகாம்களை திறம்பட நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் அரசியல் கட்சியினருக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டன இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் சட்டப்பேரவைத் துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இன்பதுரை தி மு க சார்பில் தி மு க வின் சட்டப்பிரிவு செயலர் திரு கிரிராஜன்

மு

சார்பில் அதன் கொள்கைபரப்பு செயலர் திரு

காங்கிரஸ் சார்பில் அதன் செய்தித் தொடர்பாளர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி மாநில துணைத் தலைவர் திரு

இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தேமுதிக பிரமுகர் இளங்கோவன் தமிழகத்தில் நாடளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார்

ஜே

யின் வாக்குச்சாவடி ஆலோசனைக் குழுக்கூட்டம் கட்சித்தலைவர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்றது

தமிழிசை சௌந்தர்ராஜன் வரும் மக்களவைத் தேர்தலுக்காக தமிழகத்தில் பி ஜே

இந்தக் கூட்டணி பிரதமர் திரு

ஜே பி

தமிழினப் பெருமையை டெல்லியில் உயர்த்துவதே பி ஜே பியின் நோக்கம் என்றும் தே மு

தங்களது கூட்டணியில் இணையும் என்றும் குறிப்பிட்டார்

அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் இதில் தேர்வு செய்யப்பட உள்ளனர்